திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் இன்று அஞ்சலி செலுத்தினர்

திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்

தாக்கல் இன்று தொடங்கியுள்ளது

மத்திய சுனதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது

இனி விரிவான செய்திகள் தில்லியில் நேற்று காலமான மத்திய அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வானின் உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட பல தலைவர்கள் இன்று அஞ்சலி செலுத்தினர் அவரது உடல் தில்லி ஜன்பத் பகுதியில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் ராம் விலாஸ் பாஸ்வானின் மறைவையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தொலைநோக்கு சிந்தனை கொண்ட தலைவரை நாடு இழந்துள்ளதாக கூறியுள்ளார் ராம்விலாஸ் பஸ்வனின் மறைவு பேரிழப்பாகும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு

அவரது மறைவால் ஏற்பட்டுள்ள வெற்றிடத்தை யாராலும் பூர்த்தி செய்ய முடியாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்களும் ராம் விலாஸ் பாஸ்வான் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் மறைந்த ராம்விலாஸ் பஸ்வானுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நாடு முழுவதும் மாநில மற்றும் யூனியன் பிரதேச தலைநகரங்களில் தேசியக் கொடி இன்று அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது

அங்கு லோக் ஜன்சக்தி கட்சி அலுவலகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்றும் நாளை இறதிச் சடங்குகள் நடைபெறும் என்று பிடிஐ செய்தி நிறுவனத்தின் செய்தி தெரிவிக்கிறது வங்கிகளுக்கு வழங்கப்படும் கடன்களுக்கான ரெப்போ வட்டி விதிகம் நான்கு சதவீதமாக தொடரும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது

நடப்பு நிதியாண்டின் இறதிவரை இந்த வட்டி விகிதங்களில் மாற்றம் இருக்காது என்று அவர் குறிப்பிட்டார் நாட்டின் வளர்ச்சியை கருத்தில்கொண்டு வட்டி விகிதங்களை மாற்றி அமைப்பதில்லை என்ற முடிவுக்கு நிதிக்கொள்கை குழு ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் கூறினார் இந்த நிதியாண்டின் நான்காவது காலாண்டில் வளர்ச்சி விகிதம் அதிகரிக்கும் என்றும் திரு சக்திகாந்த தாஸ் குறிப்பிட்டார் முன்ளதாக ரிசர்வ் வங்கியின் நிதிக்கொள்கை குழுக் கூட்டம் கடந்த மூன்று நாட்களாக மும்பையில் நடைபெற்றது இந்திய வெளியுறவு பணி அதிகாரிகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு ஐ எஃப் எஸ் அதிகாரிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் தேசத்தின் நலன்களை கருத்தில்கொண்டு செயல்படும் அவர்களது பணிகள் மிகவும் போற்றத்தக்கது என்று பிரதமர் கூறியுள்ளார்

ள இந்தியாவில் முதலீட்டுக்கு ஏற்ற சூழல் அதிக அளவில் உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இந்தியா கனடா முதலீடு தொடர்பான காணொலி வாயிலான மாநாடு நேற்று மாலை நடைபெற்றது இதில் கலந்தகொண்டு பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி மத்திய அரசு கொண்டு வந்த பொருளாதார சீர்திருத்தங்களால் இந்தியாவில் வளர்ச்சி அதிகரித்துள்ளது என்றும் தொழில் தொடங்குவது மேலும் எளிதாகியுள்ளது என்றும் கூறினார் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு கனடாவில் உள்ள தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் அதிக அளவு முதலீடு செய்யவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் வரி சீர்திருத்தங்கள் மூலம் நாட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது என்றும் பிரதமர் கூறியுள்ளார்

காங்கிரஸ் கட்சி ஊடக கதந்திரத்தை நகக்க முயல்வதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் குற்றம் சாட்டியுள்ளார் காய்கிரஸ் சிவசேனா கூட்டணி அட்சி நடைபெறும் மஹாராஷ்ட்ராவில் தொலைக்காட்சி டி ஆர்பி ரேட்டிங் தொடர்பான விவகாரத்தில் சிலர் கைது செய்யப்பட்டதாக வெளியான தகவலை தொடர்ந்து திரு பிரகாஷ் ஜவடேகர் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார் ஊடக கதந்திரம் என்பது ஜனநாயகத்தின் முக்கியமான அம்சம் என்றும் அதை ஒடுக்குவதை மக்கள் சகித்து கொள்ள மாட்டார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளால் ஊடகங்கள் குறி வைக்கப்படுவது ஜனநாயக மாண்புகள் அனைத்துக்கும் எதிரானது எனவும் அமைச்சர் திரு ஜவடேகர் குறிப்பிட்டுள்ளார்

தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பொதுக் கூட்டங்களுக்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது பீஹாரில் சட்டப்பேரவை தேர்தலும் மேலும் சில மாநிலங்களில் இடைத் தேர்தல்களும் நடைபெறவுள்ள நிலையில் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது

மாநில அரசுகள் தங்களுக்குள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி பேரிடர் மேலாண்மை சுட்டத்தின்படி நோய்க் கட்டுப்பாட்டு பகுதிகள் அல்லாத இடங்களில் பிரச்சாரக் கூட்டங்களுக்கு அனுமதி அளிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது

பொழுதபோக்கு பூங்காக்களில் கடைபிடிக்கப்பட வேண்டிய நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது

இதையடுத்து சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளில் இந்த பூங்னக்களில் வழக்கமாள தனிநபர் இடைவெளி உள்ளிட்ட நெறிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப் பட்டுள்ளது இயற்கையான காற்றோட்டத்திற்கு வழிவகைகள் செய்யப்பட வேண்டும் என்றும் நீச்சல் குளங்களை பயன்படுத்த அனுமதியில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

படகு கவாரி போன்ற நடவடிக்கைகளின் போது அதிகம் தொடுதலுக்கு உள்ளாகக் கூடிய பகுதிகள் நன்கு கிருமிநாசினி கொண்டு கத்திகரிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது